வெளிநாடுவாழ் இந்தியர்தின மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

தடுப்பூசியை கையாளுதல் குறித்த நடைமுறையை எவ்வாறு பின்பற்றுவது என்பது இந்த ஒத்திகையின் நோக்கமாகும் பயனாளியின் பெயர் பதிவு தடுப்பூசி போடுவதை துல்லியமாக திட்டமிடுதல் ஏற்கனவே திட்டமிட்ட பிரிவுகளுக்கு தடுப்பூசி போடுதல் போன்றவை இந்த ஒத்திகையில் இடம்பெறும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஒத்திகை நிகழ்வுகளை கண்காணிப்பார்கள் சென்னையில் நடைபெற்ற ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று நேரில் ஆய்வு செய்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த தடுப்பூசி செலுத்தம் பணி அடுத்த சில நாட்களில் தொடங்கும் என்று கூறினார் முதல்கட்டமாக மருத்துவ பணியாளா்களுக்கும் முன்களப் பணியாளா்களுக்கும் போடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை காரணமாக கோவிட் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் குணமடந்தோர் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாள் தடுப்பூசி தயாரிப்பிலும் இந்தியா சிறப்பாக பணியாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசி போடுவதற்காக லட்சக்கணக்கான பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தடுப்பூசி போடப்படுவதில் உள்ள சவால்களை களையும் பொருட்டு இந்த ஒத்திகை நடைபெறுவதாக தருமபுரி சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஜெமினி தெரிவித்தார்

தற்போது படிப்படியாக உலகம் ழழுவதும் ஆயூர்வேத மருந்துகளின் தேவை அதிகித்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஜான்சியில் மத்திய ஆயூர்வேத ஆராய்ச்சி கழகத்தின் இரண்டு புதிய துறைகளை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார்

ஆயூர்வேத மருந்துகளை நாடு முழுவதும் பகிர்ந்து கொள்ள இந்நிறுவனத்தின் ஆராய்ச்சி உதவும் என்றும் அவர் கூறுகிறார் புதிய வேளாண் சட்டங்கள் குறிதது மத்திய அரசுக்கும விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான எட்டாவது கற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது ஏற்கனவே கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற ஏழாவது குற்று பேச்சுவார்த்தையின்போது இந்த மூன்று வேளாண் சட்டங்களை பிரிவு வாரியாக விவசாய சங்கங்களுடன் விவாதிக்க அரசு விரும்புவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் தெரிவித்தாா் இருப்பினும் இந்த சுட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பிடிவாதமாக இருந்ததால் தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை குறைந்தபட்ச ஆதரவு விலை சந்தைமுறை முன்பு இருந்ததுபோலவே தொடரும் என்று அரசு மீண்டும் மீண்டும் உறுதி அளித்தபோதும் விவசாய சங்கங்கள் இதனை ஏற்க முன்வரவில்லை இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வுகான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த மாநாட்டை பிரதமா் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்து உரையாற்றுவார் சுயசார்பு இந்தியாவுக்கான பங்களிப்பு என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் மையப் பொருளாகும் சுரிநாம் அதிபர் திரு சந்திரிக்க பெர்சாத் சந்தோக்கி தலைமை விருந்தினராக பங்கேற்று முக்கிய உரை நிகழ்த்துவார் மாநாட்டின்போது இளைஞர்களுக்கு இணையவழியாக நடத்தப்பட்ட வினாடி வினா இந்த போட்டியின் வெற்றியாளர்களும் அறிவிக்கப்படவுள்ளனர் தொடக்க விழாவுக்குப் பின் இரண்டு அம்வுகள் நடத்தப்பட உள்ளன சுயசா்பு இந்தியாவில் வெளிநாடுவாழ் இந்தியா்களின் பங்களிப்பு பற்றி முதலாவது அமா்வில் விவாதிக்கப்படும் இதில் வெளியுறவு அமைச்சரும் வர்த்தக தொழில்துறை அமைச்சரும் உரையாற்றவுள்ளனர் இரண்டாவது அம்வில் சுகாதாரம் பொருளாதாரம் சமூக மற்றும் சா்வதேச உறவுகளில் கோவிட் க்கு பின் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் என்பது பற்றி இரண்டாவது அமர்வில் விவாதிக்கப்பட உள்ளது இதில் சுகாதாரத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சரும் உரையாற்றவுள்ளனா் இந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நிறைவுரையாற்றுவார்

இந்திய கலாச்சாரம் மற்றும் மாண்புகள் அடிப்படையில் பொம்மைகள் தயாரிப்பதற்கான புதிய வாய்ப்புகளை டாய்கத்தான் நிகழ்வு அளிக்கும் என்றும் இதன்மூவம் பெறப்படும் ஆலோசனைகள் அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படும் பொம்மைகள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் தூண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐ நா பாதுகாப்பு சபையின் மூன்று முக்கிய துணை அமைப்புகளின் கூட்டத்திற்கு இந்தியா தலைமை தாங்கவிருக்கிறது

இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு இந்தியா தலைமை தாங்க இருப்பதாக ஐ நா பாதுகாப்பு சபையின் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி திரு டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்தார் பயங்கரவாதத்தை எதிர்த்த போராட்டத்தில் இந்தியா முன்னணியில் இருப்பது மட்டுமன்றி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மூலம் பெருமளவு இந்தியா பாதிக்கப்படுவதும் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுக்கு தலைமை தாங்குவதற்கான தனி காரணமாக கருதப்படுகிறது என அவர் கூறினார்

பள்ளி நாட்களிலேயே மினி தானியங்கி விமானத்தை பறக்க விட்டவர் அவர் என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற அறிவியல் எழுத்தாளர் திரு ஆயிஷா நடராஜன் தெரிவித்தார்